தடுப்பூசிசெலுத்துவதற்கானகோ விள் மென்பொருள் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தடுப்பூசிக்காளஒத்திகையின் போது இந்தமென்பொருளின் செயலாக்கம் எவ்வாறு இருந்ததுஎன்பதுகுறித்தும் மாநிலஅரசுகளிடம் கேட்டறியப்பட்டது தடுப்பூசிபெறுவதற்கானபதிவு அதனைசெலுத்தும் வரைஅனைத்துவிவரங்களும் தகவல் முதல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் முழுமையாக இடம்பெறுவதைமாநிலஅரசுகள் உறுதிசெய்யவேண்டும் என்றும் இந்தக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது

இன்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ளஅவர் எல்காட் நிறுவனத்தின் மூலம் இது வழங்கப்படும் என்றுதெரிவித்துள்ளார்

உயர்கல்வியில் தமிழகம் சிறந்துவிளங்கிவருவதாகதுணைமுதலனமச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இன்றுசென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்தகொண்டுஅவர் உரையாற்றினார் மாணவர்களுக்குகல்விகற்பதில் டிடையும் எந்த ஏற்பட்டுவிடக்கூடாதுஎன்பதற்காகபல்வேறுதிட்டங்களைதமிழகஅரசுசெயல்படுத்திவருவதாகஅவர் தெரிவித்தார் இதனைமாணவர்கள் முழுமையாகபயன்படுத்திக் கொண்டுநாட்டின் முன்னேற்றத்திற்காக பங்களிக்கவேண்டும் என்றும் திருபன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டார்

மதுரைமாவட்டம் மெகபூபாளையத்தில் பொங்கல் பரிசுத் தொகுப்பிளைபயளாளிகளுக்குவழங்கிஅவர் பேசினார் கட்டுமானத் தொழிலாளர்களின் நலலுக்கூகதமிழகஅரசுசெயல்படுத்திவரும் திட்டங்களையும் அனமச்சர் பட்டியலிட்டார்

மகளிருக்குமுக்கியத்துவம் அளிக்கும் கட்சியாகதிமுகதிகழ்கிறதுஎன்றுஅக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னைராயபுரத்தில் மக்கள் வார்டுசபைக் கூட்டத்தில் இன்றுகலந்தனெண்டுஅவர் பேசினார் திமுகஆட்சிக் மகளிர் நலனுக்காகநிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார்மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் திமுகஆட்சிக் காலத்தில்தாள் தொடங்கப்பட்டதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார் இடம்பெயர்ந்தகுழந்தைகளின் கல்விதடையில்லாமல் தொடர்வதைஉறுதிசெய்வதற்கானநெறிமுறைகளைமத்தியஅரசுவெளியிட்டுள்ளது இடம்பெயர்ந்தகுழந்தைகளைகண்டறிந்துஅவர்களின் கல்விதொடரதேவையானநடவடிக்கைகளைமாநிலஅரசுகள் மேற்கொள்ளவேண்டும் என்றும் மத்தியஅரசுவலியுறுத்தியுள்ளது

நாகூர் ஆண்டவர் தர்காகந்தாரிவிழாவின் பாய்மரம் ஏற்றும் நிகழ்ச்சி இன்றுதொடங்கியது கொட்டும் மழையிலும் ஆயிரக்கணக்களோர் குடைகளைபிடித்து இதில் பங்கேற்றதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

எமதசெய்தியாளரிடம் இதைத் தெரிவித்தஅவர் சில இடங்களில் கனமழைபெய்யக்கூடும் என்றும் கூறினார்

இருவர் காயமடைந்தனர்

முஸ்தாக் அலிகோப்பைக்கானடுவெண்டிகிரிக்கெட் போட்டி இன்றுதொடங்கியது ஐஎஸ்எல் கால்பந்தபோட்டியில் சென்னை ஒடிசா இடையேயானஆட்டம் தற்போதநடைபெற்றுவருகிறது